பிரதம் திரு நரேந்திரமோடி ஆயுஷ்மான் பாரத் திட்ட ஆரோக்கிய மன்தன் சுகாதார கருத்தரங்கில் இன்று உரையாற்றுகிறார்

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

நரேந்திரமோடி ஆபுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் ஆரோக்கிய மன்தன் சுகாதார கருத்தரங்கு நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்கிறார் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் ஓராண்டு நிறைவை குறிக்கும் வகையில் புதுதில்வி விஞ்ஞான் பவனில் தேசிய சுகாதார ஆணையம் சார்பில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் பிரதமர் ஆயுஷ்மான் பாரத் செயல்பாட்டிற்கான புதிய மொபைல் செயலியை அறிமுகம் செய்துவைக்கிறார்

இந்த திட்டத்தின்கீழ் சிறப்பு அஞ்சல் தலையையும் பிரதமர் வெளியிடுகிறார் நிகழ்ச்சியின் ஒருபகுதியாக ஆயுஷ்மான் பாரத் ஜன் ஆரோக்யா திட்ட பயனாளிகளிடம் பிரதம் கலந்துரையாடுகிறார் இந்த சுகாதார திட்ட செயல்பாடுகளில் காணப்படும் சவால்களை எதிர்கொள்வதற்கான வழிமுறைகள் குறித்தும் இதில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது மேலும் இந்த திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லவும் அதன் செயல்பாட்டையும் தரத்தையும் மேம்படுத்துவற்கான ஆலோசனைகளும் இந்த கருத்தரங்கில் இடம்பெற உள்ளன

விஜயபாஸ்கர் இதனிடையே மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

விஜயபாஸ்கர் புதுதில்லியில் இன்று ஆரோக்கிய மன்தன் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்

ஏழைகளையும் அடித்தட்டு மக்களையும் வறுமையிலிருந்து மீட்டு ஆளுமை அளிக்கும் அவரது எண்ணம் பாரட்டிற்குரியது என வாழ்த்தியுள்ளார்

இவ்விரு மாநிலங்களிலும் வேட்புமனு தாக்கல் வரும் வெள்ளிக்கிழமை நிறைவடைகிறது வரும் சனிக்கிழமை மனுக்கள் பரிசீலிக்கப்படுகின்றன

நாங்குநேரி தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் நாராயணன் காங்கிரஸ் வேட்பாளர் ரூபி மனோகரன் நாம் தமிழர் வேட்பாளர் ராஜ் நாராயணன் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன மனுக்களை திரும்பப்பெற நாளை மறுநாள் கடைசி நாளாகும் இந்நிலையில் இடைத்தோதல் வாக்கு எண்ணும் மையமான நெல்லை அரசு பொறியியல் கல்லூரியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஷில்பா பிரபாகர் சதீஷ் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்

முன்னதாக இந்த திருத்தப்பணிகள் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் இதற்கான கால அவகாச நீட்டிப்பு உத்தரவு இன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது

இதற்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்ததாக கூறியுள்ள அவர் பாகிஸ்தான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி கடந்த ஒரான்டில் இதுவரை இரண்டாயிரம் முறை எல்லைக்கோட்டு பகுதியில் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளதாக கூறினார்

எடப்பாடி கே

இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் கோயம்பேட்டில் ஒரு மாதத்தில் சுத்திகரிப்பு நிலைய பணிகள் நிறைவடையும் என்றார் தமிழகம் வரும் கிருஷ்ணா நதிநீர் வீணாவதை தடுக்கும் வகையில் கண்டலேறு முதல் பூண்டி வரை குழாய் அமைக்க திட்டமிடப்பட்டிருப்பதாக கூறினார் பாலாற்றில் தடுப்பணைகளை கட்டுவதை தடுக்க வழக்கு தொடரப்பட்டுள்ளது என்றும் இவ்வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மாநில அமைச்சர்கள் கலந்துகொண்டனர் முதலமைச்சர் காந்திஜெயந்தி நாளை கொண்டாடப்படுவதையொட்டி கிராமப்புற கைவினைஞர்களின் கைவினை பொதுமக்கள் அனைவரும் வாங்கி பயன்படுத்த முதலமைச்சர் திரு

பழனிச்சாமி வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கைராட்டை மூலம் கதர் ரக தயாரிப்பில் தமிழகம் நாட்டிலேயே முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்று பெருமிதம் தெரிவித்தார்

எனவே ஏழை எளிய நெசவாளர்களால் தயாரிக்கப்படும் கதர் ஆடைகளையும் கிராமப்புற கைவினைப் பொருட்களையும் பள்ளி கல்லூரி மாணாக்கர் இளைஞர்கள் அரசு ஊழியர்கள் வாங்கி பயன்படுத்தி நெசவாளர்களின் வாழ்வு சிறக்க உதவிட வேண்டுமென கேட்டுக்கொண்டார் நெசவு தொழிலுக்கு கைகொடுப்போம் நெசவாளர் நிலை உயர கதர் ஆடைகளை அணிந்திடுவோம் என முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்

பாஸ்கரன் திருச்சியில் இன்றுமாலை தொடங்கி வைக்கிறார்

ஜெயக்குமார் திரு கடம்பூர் ராஜு உள்ளிட்டோர் இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தினர்

பன்வாரிலால் புரோஹித் இன்று மாணாக்கருக்கு பட்டங்களை வழங்கினார்

முதியோர்களுக்கு சமவாய்ப்பு வழங்குதல் என்பதே இந்த ஆண்டின் மையக்கருத்தாகும் ஆண்டுதோறும் அக்டோபர் ஒன்றாம் தேதி இந்த தினத்தை கொண்டாட ஐ

தடகளம் தோஹாவில் நடைபெறும் உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் அன்னு ராணி இறுதிச்சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார் இறுதிச்சுற்று ஆட்டம் இன்று நடைபெறும்